இந்த மசோதா மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுவிட்டது இதன் மூலம் ஆயுர்வேத படிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கவும் அதை தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என அறிவிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது

தொடர்பான விவாதத்தின் போது பேசிய மத்திய இது சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் ஆயுர்வேதம் உள்ளிட்ட அனைத்து புராதான மருத்துவமுறைகளை ஊக்குவிக்க அரசு உறுதி பூண்டிருப்பதாக கூறினார் மேலும் அனைத்து தேசிய கல்வி நிறுவனங்களுக்கும் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தந்து வழங்கும் நடவடிக்கையில் ஆயுஷ் அமைச்சகம் துவக்கி உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஜம்மு ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடந்த இரண்டரை ஆண்டுகளில் பாகிஸ்தான் தீவிரவாதிகளின் ஊடுருவல் மிகவும் குறைந்துள்ளதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு கிஷன்ரெட்டி மாநிலங்களவையில் தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு நாராயணசாமி நிகழ்ச்சியில் கலந்துகொண்டு அடிக்கல் நாட்டினார்

இந்த சிறப்பு சிகிச்சை மையங்களில் காய்ச்சல் பரிசோதிப்பது கொவிட் பரிசோதனைக்கான மாதிரிகள் எடுப்பது உள்ளிட்ட முக்கிய பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன பொதுமக்கள் இந்த மையங்களை பயன்படுத்திக்கொள்ளுமாறு அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் பெண்கள் பாதுகாப்பு மையம் புதுச்சேரியில் பெண்களுக்கு உதவும் வகையில் மகளிர் மற்றம் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் நிதி உதவியில் கட்டப்பட்ட ஒன்ஸ் ஸ்டாப் சென்டர் எனப்படும் ஒருங்கினைந்த சேவை மையத்தை வெங்கடேஸ்வரா நகரில் முதலமைச்சர் திரு நாராயணசாமி இன்று துவக்கி வைத்தார் இந்த மையத்தின் மூலம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு மருத்துவ உதவி மனநல ஆலோசனை சட்ட உதவி மற்றும் தற்காலிக தங்கும் வசதி ஆகிய சேவைகள் வழங்கப்படும்

மேலும் புதுச்சேரி டாக்டர் அம்பேத்கர் அரசு சட்டக்கல்லூரியில் பயிலும் காரைக்கால் மாவட்டத்தை சேர்ந்த மாணவர்கள் இறுதியாண்டு மற்றும் பருவ தேர்வுகளை எழுதுவதற்கு காரைக்கால் அண்ணா கலைக்கல்லூரிக்கு அருகே உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் வளாகத்தில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் எனவே காரைக்கால் மாணவர்கள் அந்த மையத்திலேயே தேர்வு எழுதலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது காரைக்கால் மின்கட்டணம் காரைக்காலில் ஊரடங்கு படிப்படியாக தளர்த்தப்பட்டதை தொடர்ந்து மின் நுகர்வு அடிப்படையில் மின் கணக்கீடு கணக்கிடப்பட்டு வருவதாக காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளார் ஊரங்கு காலத்திற்கு முந்தைய மாத சராசரி மின்நுகர்வின் அடிப்படையில் கணக்கிடப்பட்ட மின் கட்டணம் ஊரடங்கு கால மொத்த மின் நுகர்வு மாதங்களின் எண்ணிக்கையில் பிரித்து கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இதற்கான வீட்டு உபயோக மாதிரி கணக்கீடு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அதில் மின் நுகர்வோர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மின் கட்டணத்தை தவிர்த்து அதிகப்படியான வரி எதுவும் விதிக்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் நுகர்வோர்கள் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மூலம் மின் கட்டணத்தை செலுத்தி வசூல் மையத்தில் கூட்டம் சேர்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார்

இந்த மசோதாவிற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது நகராட்சி மற்றும் மாநகராட்சி தேர்தலை உடனே நடத்த வேண்டும் என்றும் திமுக கோரிக்கை விடுத்துள்ளது

மேலும் புதிய பயனாளிகளை பதிவு செய்வது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இந்நிலையில் கிசான் திட்ட முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று திமுக கோரிக்கை விடுத்துள்ளது